உச்சகட்டத்தை எட்டியுள்ளது

செய்யும் தேர்தலாக இருக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

தேர்தல் பிரச்சாரத்தில் விவசாயிகள் பிரச்னை மற்றும் வேலை வாய்ப்பின்மை பற்றி பிரதமர் பேச மறுப்பது ஏன் என காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார்

அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது

தமிழ்ப்புத்தாண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

தற்போதைய நாடாளுமன்றத் தேர்தல் புதிய இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும் தேர்தலாக இருக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் மங்களூருவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் வலிமையான அரசு அமைய வாக்காளர்கள் தமது கரத்தை பலப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் வெளிப்படையான நேர்மையான ஆட்சி நடத்தியிருப்பதுடன் அளைவரும் இணைவோம் அளைவரும் உயர்வோம் என்ற கொள்கையின்படி பணியாற்றியிருப்பதாகவும் அவர் கூறினார் மத்தியில் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களின் நலனுக்கென தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் நாட்டின் காவலாளி என்று கூறிக்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆட்சியில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மக்களின் குரலாக செயல்படவே தாம் விரும்புவதாகக் கூறினார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒரடுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு அமல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பிரதமரின் பிரச்சாரக் கூட்டங்களில் விவசாயிகளின் பிரச்னை மற்றும் வேலை வாய்ப்பின்மை பற்றி பேசாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் தற்போதைய மக்களவைத் தேர்தல் கடந்த இந்தான்டுகால அநியாயங்களிலிருந்து விடுபட்டு மக்களுக்கு நியாயம் கிடைக்க செய்யும் என்றும் திரு ராகுல்காந்தி தெரிவித்தார் காவிரி மேலாண்மை ஆணையம் கலைக்கப்படும் என்றும் மேகதாதுவில் புதிய அணை கட்டப்படும் என்றம் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியிருப்பதற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பதிலளிக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்

ஆனால் தமிழகத்தின் நலனுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியுடன் திமுக கூட்டணி வைத்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சிறுபான்மையினரின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதாக முதலமைச்சர் தெரிவித்தார் கடந்த எட்டு ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சி செய்து வரும் அஇஅதிமுக அரசின் சாதனைகளை எடுத்துக்கூறி வாக்கு கேட்காமல் எதிர்க்கட்சியினரைப் பற்றி விமர்சனம் செய்வதிலேயே கவளம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் கட்சி வேட்பாளரை ஆதரித்து சேலம் மாவட்டம் சங்ககிரியில் பிரச்சாரம் செய்த அவர் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வை தமிழகத்தை ஆளும் அஇஅதிமுக திரு பியூஷ் கோயல் கூறியிருப்பது பற்றி தமிழக ஆட்சியாளர்கள் பதிலளிக்க வேண்டும் என்றார் திமுக ஆட்சியிலிருந்த போது மத்திய அரசு அழுத்தம் கொடுத்த நிலையிலும் தமிழகத்தில் நீட் தேர்வு நடத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் பின்னர் நாமக்கல் மாவட்டம் பொம்மைகுட்டை மேடு பகுதியில் நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய திரு ஸ்டாலின் மத்திய அரசின் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால் தமிழகத்தில் தொழில்துறை பாதிக்கப்பட்டு விட்டதாகக் கூறினார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் சுட்டப்பேரவை இடைத் தேர்தலுக்கான திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது

தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தலைமைத் தேர்தல் அதிகாரி மற்றும் தேர்தல் கால காவல்துறை தலைவர் ஆகியோர் தலைமையில் ஆய்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது சென்னையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கலந்துகொண்டனர் அப்போது தேர்தலுக்காக இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆயத்தப் பணிகள் மற்றும் தொடர்ந்து வேண்டிய பணிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆகியவை குறித்து விரிவாக மேற்கொள்ளப்பட விவாதிக்கப்பட்டது மேலும் தேர்தலில் பணபட்டுவாடாவை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மின்னு வாக்குப்பதிவு மற்றும் வாக்குப்பதிவு ஒப்புகை சீட்டு இயந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லும் பணிகள் ஆகியவை குறித்தும் விவாதிக்கப்பட்டது வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டு விநியோகம் குறஞ்செய்தி வாயிலாக முக்கிய ககவல்கள் பரிமாற்றம் வெப்கேப்ரா மூலம் வாக்குப்பதிவை கண்காணிப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அவரை எகிர்க்கு கிரமக சார்பில் அக்கட்சியுடைய மாநில மகளிரணி செபலாளரும் அக்கட்சியுடைய தலைவரின் தங்கையுமான திருமதி கனிமொழி போட்டியிடுகிறார் இரண்டு பெண் வேட்பாளர்களும் நட்சத்திர அந்தஸ்து பெற்றவர்கள் என்பதால் தமிழகம் மட்டுமன்றி நாட்டின் அளைத்தப் பகுதி மக்களுடைய கவனமம் இத்தொகுதி மீது ஈர்த்தள்ளது இக்கொகுதியில் மக்களுடைய முக்கிய பிரச்னையான ஸ்டெர்லைட் ஆலை முடப்படும் என்ற வாக்குற்தியை அளித்தவாறு கனினொழி தேர்தல் களத்தை சந்தித்து வருகிறார் கனிமொழி கடந்த ஆண்டோ இக்கொகுதியில் போட்டியிட முடிவு செய்தார் கிழக சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு கிராம சலபக் கூட்டங்களில் பங்கெடுத்துக் கொண்டு அதன் மூலமாக பொது மக்களிடம் பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் அவர்களடைய கோரிக்கையின் அடிப்படையில் பல்வேறு வாக்கற்கிகளைக் கொடுத்து தீவிர பிரக்காத்தை மேற்கொண்டு வருகிறார் அதே நோக்கில் கிருமகி தமிழிசை கவுந்தாராஜமும் பாரகிய கட்சியின் காதனைகளை சொல்லியும் தான் வெற்றி பெற்றால் துத்தக்கட தறைமகம் விரிவாக்கம் செய்யப்படும் தொழில் வளர்க்சி மேற்படுத்தப்படும் என்பது போன்ற பல்வேறு வாக்கறுதிகளை கொடுத்து தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்

தாக்குக்குடியிலிருந்து லகுஷ்மணன் பிரதுர் திரு நரேந்திர மோடி கடந்த ஐந்தாண்டுகளில் மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு கேட்காதது ஏன் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் வினா எழுப்பியுள்ளார் நாட்டில் மதர்ச்சார்பின்மையயும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற நடைபெற உள்ள தேர்தலில் ஆட்சி மாற்றம் தேவை என மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார்

இந்நாளையாட்டி அம்பேத்கரின் பிறந்த இடமாள மத்தியப்பிரதேசத்தில் உள்ள மோவ் மற்றும் நாடாளுமன்ற வளாகத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

இருவரிச்செய்திகள் ஆஸ்திரேலியாவின் மெல்போன் நகரில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஒரு துப்பாக்கிச்சுட்டில் ஏராளமானோர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாலஸ்தீனத்தில் நேற்று புதிய அரசு பொறுப்பேற்றுள்ளது ஜாலியன்வாவாபாக் படுகொலை தினத்தின் நூற்றாண்டு நேற்று அனுசரிக்கப்பட்டது